செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

நடத்தினர்

இருக்கும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது

அமித் பாங்கல் தங்கப்பதக்கம் வென்றனர் இனி விரிவான செய்திகள் பஞ்சாப் வங்கியில் நடைபெற்ற முறைகேடுகள் சம்பவங்கள் போன்றவை எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை குடியரசுதுணைத்தலைவர் திரு வெங்கயா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சுகாதாரமான சூழலை அளிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தொழிலாளா்களுக்கு நவீன கருவிகள் குறித்த பயிற்சிகள் வழங்கவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தொழிலாளர்களுக்காள நலத்திட்ட உதவிகள் முழுமையாக அவர்களுக்கு சென்றடைவதை உறுதிசெய்ய வேண்டும் என்றும் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக்கொண்டார்

ஒரியண்டல் வங்கி அளித்த புகளின் அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது திரு அமரேந்திர சிங்கின் மருமகள் துணை மேலாண்மை இயக்குநராக உள்ள சா்க்கரை ஆலை ஒன்று ஒரியண்டல் வங்கியிடமிருந்து கடன் பெற்று முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது

இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டுவரும் நிலையில் நீரவ் மோடி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு அவர்களது சொத்துக்களை முடக்கியுள்ளது இந்நிலையில் நீரவ் மோடி மற்றும் சோக்சி ஆகியோரது நிறுவளங்களுக்கு பல்வேறு நாடுகளில் கிளைகள் உள்ளன அது தொடர்பான விவரங்களை சம்பந்தப்பட்ட நாடுகளிடமிருந்து பெற அந்நாட்டின் நீதிமன்றங்களை அனுகுவதற்கு அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது மும்பை நீதிமன்றத்தின் மூவம் இந்த முயற்சியை மேற்கொள்ள இருப்பதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது பெல்ஜியம் ஹாங்காங் சுவிட்சர்லாந்து பிரிட்டன் அமெரிக்கா சிங்கப்பூர் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளை அணுக இருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதன் மூலம் அந்நாடுகளில் இவர்கள் இருவரும் மேற்கொண்ட தொழில்கள் மற்றும் பணப்பரிமாற்றங்கள் குறித்து தெரியவரும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்

இன்று காலை எட்டு மணி அளவில் பலமு மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதில் மத்திய ரிச்வ் காவல்படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் இவர்கள் கட்டுக்கொல்லப்ட்டனர் சுட்டுக்கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளில் இரண்டு பேர் மகளிர் என்பது குறிப்பிடத்தக்கது இருதரப்புக்குமிடையே சுமார் இரண்டு மணி நேரம் துப்பாக்கி சண்டை நடந்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பீகார் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அம்மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் உரையுடன் இன்று தொடங்கியது ஆளுநர் உரைக்கு பின் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது இந்தக் கூட்டத்தொடர் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதிவரை நடைபெறவுள்ளது மத்திய பிரதேச சுட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் உரையுடன் தொடங்கியது வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட் நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்படுகிறது

உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட கோவா முதலமைச்சர் திரு மனோகர் பாரிக்கர் கோவா மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் திரு பாரிக்கர் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஷ்வஜித் ரானே தெரிவித்துள்ளார்

ருஸ்தம் இரண்டு என்ற ஆளில்லாத போர் விமான வாகனத்தை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் நேற்று கர்நாடக மாநிலம் சாலக்கேரே சோதளை ஏவு தளத்திலிருந்து வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது ருஸ்தம் இரண்டின் உயர்சக்தி எஞ்சினுடன் பயன்படுத்தவோா் முறையிலான முதலாவது சோதனை இது என்பது குறிப்பிடதக்கது இந்த சோதனையில் ருஸ்தம் இரண்டின் அனைத்து அமைப்புகளும் எதிர்பார்த்தபடி செயல்பட்டன பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டுத் துறை செயலாளரும் இந்த அமைப்பின் தலைவருமான டாக்டர் எஸ் கிறிஸ்டோபர் உள்ளிட்ட விஞ்ஞானிகளும் உயர் அதிகாரிகளும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மத்திய அமைச்சரவையின் முன்னாள் செயலாளர் டி எஸ் ஆர் சுப்பிரமணியன் இன்று காலமானார்

இவரது மறைவுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்ச் திருமதி நிா்மவா சீதாராமன் மத்திய இணையமைச்ச் திரு ஜிஜேந்திர சிங் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் துபாயில் காலமான நடிகை ஸ்ரீதேவியின் உடல் இன்றிரவு மும்பைக்கு கொண்டுவரப்படுகிறது ஐக்கிய அரபு எமிரேட்டின் விதிமுறைகளுக்கு பின்னா் பூரீதேவியின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படவுள்ளது இதற்கான பணிகளில் இந்திய தூதரக அதிகாரிகள் ஈடுப்பட்டுள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கான இந்தியாவின் தூதர் திரு நவ்தீப் சூரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா் புரீதேவியின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தூதரகம் வழங்கும் என்றும் அவர் கூறினார் நாடுமுழுவதும் ஒன்பதாயிரத்து ஐநுறுக்கும் மேற்பட்ட நிதி நிறுவனங்கள் பாதகாப்பற்றவை என நிதி உளவுப்பிரிவு கூறியுள்ளது இந்த அமைப்பின் இணையதளத்தில் இந்த நிதி நிறுவனங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சுட்டவிரோத பணபரிமாற்றத்தை தடுப்பதற்கு வகைசெய்யும் விதிமுறைகளை இந்த நிறுவனங்கள் பின்பற்றவில்லை எனக்கூறி இப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லை பகுதியில் பாகிஸ்தான் படையினர் இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தனர் ரஜோரி மாவட்டத்தை ஒட்டிய இந்த பகுதியில் காலை ஒன்பதரை மணியளவில் பாகிஸ்தான் படையினர் இந்த தாக்குதலை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த தாக்குதலுக்கு நமது படையினர் உரிய பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் இருதரப்புக்கும் இடையே தப்பாக்கி சண்டை நடந்து வருகிறது வடகொரியாவுடன் பேச்சு நடத்துவது என்பது அணு ஆயுதங்களுக்கு முடிவு கட்டுவதை இலக்காக கொண்டதாக இருக்குமென்று அமெரிக்கா கூறியுள்ளது

ஏமனுக்கு எதிரான தடைகளை தொடர்வது குறித்து ஐநா பாதுகாப்பு குழுவில் இன்று தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது இந்த தீர்மானத்துக்கு எதிராக ரஷ்யாவும் ஈரானை பற்றி குறிப்பிடாமல் ஒரு தீர்மானத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது

ஐநா பாதுகாப்புக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு எதிராக சிரிய அரசு பிரிவினைவாதிகளுக்கு எதிரான விமானப்படை தாக்குதலை நடத்தியுள்ளது இந்தத் தாக்குதலில் நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐநா பாதுகாப்புக்குழுவில் முப்பது நாட்கள் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டவுடன் சிரியா தாக்குதலை நடத்தியுள்ளது இதற்கிடையே சிரிய அரசு சண்டை நிறத்த ஒப்பந்தத்தை மீறாமல் இருப்பதை ரஷ்யா உறுதி செய்யவேண்டும் என்று ஜெர்மளியும் பிரான்சும் கேட்டுக் கொண்டுள்ளன இதுதொடர்பாக இருநாட்டு தலைவர்களும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இக்கோரிக்கையை விடுத்தனர்

மகளிர் பிரிவில் மேரிகோம் சீமா புனியா கவுரவ் சோலங்கி ஆகியோர் வெள்ளிப் பதக்கங்களை வென்றனா் இப்போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி ஆறு வெண்கலப்பதக்கங்களை வென்றது